நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நரேந்திர சிங் தோமர் இன்று வெளியிட்டுள்ளார்

கிரண்பேடி சென்னை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அன்றாட அடிப்பைடையில் மீறி வருவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் அறிவியல் தொழில்நுட்ப உணர்வைத் தூண்டக் கூடிய திறம்பட்ட சூழல் ஒன்றை அரசு உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்தியா வில் உயர் கல்வி மற்றும் புதுமையாக்கத் துறையில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பல்வேறு முயற்சிகள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் புதிய உயர் கல்வி நிறுவனங்களை உருவாக்குதல் ஏற்கனவே உள்ள உயர்கல்வி நிறுவனங்ளுக்கு செயற்பாட்டு தன்னுரிமை வழங்குதல் ஆகியன இதில் அடங்கும் என்றும் அவர் கூறினார்

நாட்டின் பிரச்சனைகளுக்கு நீண்ட கால அடிப்படையில் உலகத்தரம் வாய்ந்த தீர்வுகளை கண்டுபிடிக்க அறிவியல் அறிஞர்கள் பாடுபட வேண்டுமென பிரதமர் மேலும் கேட்டுக்கொண்டார் மாநிலங்களில் காற்று மாசுபாட்டினால் ஏற்பட்டுள்ள வட நிலவரங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மறுஆய்வு செய்தார் மேற்கு மாநிலங்களில் புயலால் உருவாகி உள்ள நிலவரங்களையும் அவர் மறுஆய்வு செய்தார் பஞ்சாப் ஹரியானா மற்றும் டெல்லி யில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப் பட்டுள்ள நடவடிக்கைகளை பிரதமரின் முதன்மைச் செயலர் டாக்டர்

மிஸ்ரா மறுஆய்வு செய்தார்

நரேந்திர சிங் தோமர் புதுடில்லி யில் இன்று வெளியிட்டார் மத்திய அரசின் நிலவளத் துறையும் தேசிய தொலை உணர்வு மையமும் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த வரைபடம் தரிசு நிலங்களை பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு ஏற்ற பயனுள்ள நிலங்களாக மாற்றுவதில் உதவிகரமாக இருக்கும் மாநில வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் தரிசு நிலங்களை இந்த வரைபடம் காட்டுவதால் நிலவளம் குன்றும் பிரச்சனையை திறம்பட்ட முறையில் எதிர்கொள்ளவும் ஏதுவாகும் என சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நடமாட இயலாதவர்கள் மற்றும் சுயமாக நிற்க முடியாதவர்கள் தாமாக எழுந்து நிற்க உதவும் வகையில் சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தால் உருவாக்கப் பட்டுள்ள நவீன சக்கர நாற்காலியின் வணிக ரீதியிலான உற்பத்தியை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர் சந்த் கெலாட் இன்று தொடக்கி வைத்தார் ஒப்பீட்டு அளவில் விலை குறைவான இந்த சக்கர நாற்காலி மாற்றுத் திறனாளிகளின் நம்பிக்கை மற்றும் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்த உதவும் என்றும் நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்தும் பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதியில் இருந்தும் உதவிகள் பெற்று இந்த சக்கர நாற்காலிகளை இன்னும் குறைந்த விலையில் மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்க ஆவன செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார்

ஆந்திரப் பிரதேஷ் சண்டிகார் டெல்லி குஜராத் ஹரியானா கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இந்த சோதனைகள் நடைபெறுகின்றன

வெங்காயத்தின் விலை உயர்வைக் கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது சட்ட விரோதமாக வெங்காயத்தைப் பதுக்கிவைத்து அதிக விலைக்கு விற்பவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க மாநில அதிகாரிகள் மற்றும் உதவி ஆணையர்கள் தலைமையில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப் பட்டுள்ளன மஹாராஷ்டிர மாநிலம் நாசிக் கில் இருந்து தரமான வெங்காயம் வரவழைத்து அரசுக்குச் சொந்தமான பசுமைப் பண்ணை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு விற்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி அரசு விழாக்களுக்கு போட்டி விழா நடத்தியும் அரசுத் தகவல்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டும் சென்னை உயர் நீதிமன்றத் தீர்ப்பை அடிப்படையில் மீறி வருவதாக அன்றாட முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காரைக்காலில் ஏரி குளங்களை தூர்வார உதவிய தொழிலதிபர்கள் அரசுசாரா அமைப்புகள் மற்றும் பிறரை புதுச்சேரி அரசு ஏற்கனவே கௌரவித்துள்ள நிலையில் துணைநிலை ஆளுனரும் இவர்களை கௌரவிக்க நேற்று ராஜ்நிவா சில் விழா ஒன்றை நடத்தி இருப்பது இணை அரசு ஒன்றை நடத்துவதற்கு ஒப்பானது என்றார்

புதுச்சேரியை முதலமைச்சர் மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடத்தும் மத்திய அரசு துணைநிலை ஆளுனரின் செயல்பாடுகள் குறித்து நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இதற்கிடையே துணைநிலை ஆளுனர் விடுத்துள்ள செய்தியில் பொய்கள் விதிமுறைகள் அல்ல என்று கூறியுள்ளார் ராஜ்நிவா சில் தம்மை சந்திக்க வருபவர்கள் தடுக்கப் படுவதாகவும் இது என்ன விதி என்றும் அவர் வினவியுள்ளார் பொதுமக்களின் குறைகளைத் தீர்த்து உதவிகளை வழங்குவதற்கான தொலைதொடர்பு முறைகளில் இடம்பெற வேண்டாம் என அதிகாரிகளை அறிவுறுத்துவது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எக்காலமும் எல்லோருக்கும் பொருந்தக் கூடிய உலகப் பொதுமறை திருக்குறள் என்றும் தஞ்சையில் திருவள்ளுவர் சிலை அவமதிக்கப் பட்டது தமிழர்கள் அனைவரையும் அவமதிக்கும் செயல் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாய்லாந்து மொழியில் மொழி பெயர்க்கப்பட்ட திருக்குறளை பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட போது திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடை அணிவித்ததன் மூலம் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் திருவள்ளுவரை இன்னும் அவமதித்திருப்பதாகக் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் திருவள்ளுவர் சிலைக்கு போதிய பாதுகாப்பு அளிக்கப்படுவதாகத் தெரிவித்த அவர் தமிழக அரசு திருவள்ளுவர் சிலையை அவமதித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்க வேண்டுமென வலியுறுத்தினார்

சாமிநாதன் தெரிவித்துள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் புதுவையில் மாதம் ஆயிரம் டன் அளவிற்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் பிளாஸ்டிக் தடையை அமல்படுத்த முடியாமல் போனதற்கு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் நகராட்சிகளையே குறை சொல்வதாகவும் கூறினார் புதுவையில் மட்கும் குப்பைகள் மற்றும் மட்காத குப்பைகளை தரம் பிரித்து உரமாக மாற்ற கடந்த பல ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப் படவில்லை என்றும் இதனால் டெல்லி யைப் போல புதுச்சேரியிலும் காற்று மாசுபாடு மற்றும் நீர் மாசுபாடு ஏற்பட்டு வருவதாகவும் திரு சாமிநாதன் கூறினார்

புதுச்சேரி உழந்தைக்கீரப் பாளையத்தில் இன்று திடீரென கார் தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தில் காருக்குள் அமர்ந்திருந்த முத்துக்குமரன் என்பவர் உயிர் இழந்தார் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் தீ அணைப்புத் துறையினர் தீ அணைப்பு வாகனங்களுடன் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் காரின் ஏ சி இயந்திரத்தில் ஏற்பட்ட வாயுக் கசிவே தீ விபத்திற்கு காரணம் என்றும் கருதப்படுகிறது முதலியார்பேட் போலீசார் உடலைக் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்று அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்தத் தாழ்வுப் பகுதி இன்று மத்திய கிழக்கு வங்கக் கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக் கடலில் காற்றழுத்தத் தாழ்வு மண்டலமாக வலுப் பெற்றுள்ளது

தற்போதைய நிலவரப்படி இது வடமேற்கு திசையில் வடக்கு ஒடிஷா மற்றும் மேற்குவங்க கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப் படுகிறது